முழு ஆதரவு அளிப்பதாக அரசுக்கு அனைத்துக்கட்சிகளும் உறுதியளித்துள்ளன

விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

மக்கிய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார்

திமுகவுடன் தோழமை கொண்டுள்ள சில கட்சிகளும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில்சேர வாய்ப்பு இருப்பதாக மாநில மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார்

பயங்கரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு அளிப்பதாக அரசுக்கு அனைத்துக்கட்சிகளும் உறுதியளித்துள்ளன பாகிஸ்தானின் பாலாகோட் பகுதியில் நேற்று இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்த அனைத்துக்கட்சிக் கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தேசிய மாநாட்டுக்கட்சி தலைவர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இதனை தெரிவித்தனர் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவாஜ் ஆகியோர் விமானப்படையினரின் அதிரடி நடவடிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு விளக்கினர் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு குலாம்நபி ஆசாத் பயங்கரவாதிகளின் முகாம்களை கூண்டோடு அழித்த நமது விமானப்படையினரின் நடவடிக்கைக்கு அனைத்துக்கட்சிக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் இதனிடையே பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் எல்லைகளில் உஷார் நிலையில் பாதுகாப்புப் படையினர் வைக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்விளக்குகள் அணைத்துவைக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத முகாம்கள் மீது நேற்று இந்திய விமானப் படையினர் நடத்திய துக்குதல் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து விளக்கினார் இந்நிலையில் முப்படைகளின் தளபதிகள் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து எல்லையில் உள்ள நிலைமைகளை விளக்கினர் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரஜோரி பூஞ்ச் மாவட்டங்களில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் படைகள் நேற்றிரவு தாக்குதல் நடத்தின உடனே இந்திய ரானுவத்தினர் நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தானின் ஐந்து நிலைகள் அழிக்கப்பட்டன

மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அச்சுறத்தப்படுவதோடு சிறையில் அடைக்கப்படுவதால் அவர்களின் குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலை நிறுத்த உரிய நடவடிக்கை எடுப்பதோடு இந்த பிரச்சளைக்கு நிரந்தர தீர்வுகாண வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்தக் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

பொன்னேரியில் உள்ள உலகநாத நாராயணசாமி அரசுக் கல்லூரியில் சுட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத்திட்டத்தின்கீழ் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை நேற்று திறந்துவைத்து அவர் பேசினார்

அஇஅதிமுக தலைமயிலான அனியில் தேமுதிக இணைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் கன்னியாகுமரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு அரசியல் இயக்கத்தையும் பிஜேபி குறைத்து மதிப்பிடவில்லை என்று கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தொடங்கிவைக்கவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் பல புதிய திட்டங்களை அறிவிக்கவும் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வருகைதர இருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே பிரதமர் கன்னியாகுமரி வர இருப்பதை முன்னிட்டு அங்கு மேற்கொள்ளவேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகள் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டனியில்திமுகவுடன் தோழமை கொண்டுள்ள சில கட்சிகளும் சேர வாய்ப்பு இருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை நேற்று கோயம்பேடு மத்திய பேருந்து நிலையத்தில் திறந்துவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக கட்சியுடன் எந்தவித பிரச்சினையும் இல்லை என்றும் அக்கட்சியுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை கமூகமாக முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருந்தாலும் அதற்கும் தேர்தல் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் கூறினார்

முல்லைப்பெரியாறு அணை உறுதியாக உள்ளதாக அணையை நேற்று ஆய்வு செய்த மத்திய குழு கூறியுள்ளது

மேலும் அணையின் ஒன்று மூன்று நான்கு ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய மதகுகளை இயக்கி பார்த்ததில் அவை அனைத்தும் சரியாக செயல்படுவதாகவும் அக்குழுவினர் தெரிவித்தனர் கீழமை நீதிமன்றங்களுக்கு ஆள் எடுப்பதாக கூறி நீதிமன்ற வளாகத்திலேயே போலி நேர்முகத் தேர்வு நடைபெற்றது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது இந்த மோசடியில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறைக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் செங்கல்பட்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழு கட்டிடத்தில் உள்ள லோக் அதாலத் அறையில் தாலுக்கா அளவிலான சட்டப்பணிகள் குழுவிற்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு போலியான நேர்முகத் தேர்வு நடத்தி கைது செய்யப்பட்ட இருவர் ஜாமீன்கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு நீதிபதி கூறினார்

இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து இனிமேலாவது புலன் விசாரணையை தீவிரவமாக நடத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தினார்

இந்த வழக்கு தொடர்பாக பல்லைக்கழக மானியக்குழு மாநில சுட்டத்துறை செயலர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் அடுத்த மாதம் நான்காம் தேதிக்குள் விரிவாள மலுதாக்கல் செய்ய உத்தரவிட்டார் திமுக தலைமையிலாள கூட்டணியில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான உடன்படிக்கையில் நேற்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சித் தலைவர் திரு ஈஸ்வரனும் கையெழுத்திட்டுள்ளனர் கொரிய தீபகற்கத்தை அனுஆயுதமற்ற மண்டலமாக மாற்றுவதற்காக பேச்சுநடத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் ஆகியோர் வியட்நாம் தலைநகர் ஹனாய் சென்றடைந்தனர் பெய்ஜிங்கில் நடைபெறும் இந்தியா சீனா ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்துகொள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் நேற்றிரவு புறப்பட்டுச் சென்றார்

குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் சர்வதேச எல்லைப்பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் சுட்டுவீழ்த்தப்பட்டது கருப்பு பணச்சட்டத்தை முன்தேதியிட்டு நடைமுறைக்கு கொண்டுவந்தது எப்படி என்று மத்திய அரசுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சர்ச்சைக்குரிய குடியிரிமைச்சுட்டத் திருத்த மசோதாவிற்கு எதிராக நாகாவாந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிகாளீர் சென்னை சென்ட்ரல் வாராந்திர விரைவு ரயில் மதுரை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள சாலைகளின் நிலை குறித்து அறிக்கை அளிக்கும்படி நெடுஞ்சாலை துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றத் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயவ்பட்டுவந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தூக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எந்வொரு நாடும் ஆதரவு அளிக்கவில்லை என்று அமெரிக்காவுக்கான பாகிஸ்தான் முன்னாள் தூதர் திரு உசேன் ஹக்கானி கூறியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறவுள்ளது ஊழல் முறைகேடு புகார்கள் தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்காததால் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சனத் ஜெயசூரியாவுக்கு இரண்டு ஆண்டுகள் தடை விதித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது